ஒருவார காலமே எஞ்சியுள்ள நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலுக்காள வாக்குப்பதிவு தற்போது சுமூகமாக நடைபெற்று வருகிறது

கொண்டாடப்படுகிறது

இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது

பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் இன்று இரண்டு தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்கவுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று உத்ரகாண்டின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பி ஜே பி தலைவா் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்

திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்தபோது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் அபட்டியலிட்டார் கடந்த மக்களவைத் தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்றும் திரு ஸ்டாலின் குற்றம்சாட்டினார் பாதுகாப்புப் படைகளின் செயல்பாடுகள் குறித்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்குமாறு அரசியல் கடசிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சித் தலைவாகளுக்கும் தேர்தல் ஆணையம் கடிதம் அப்பியுள்ளது ஜாதி மத அடிப்படையில் வாக்கு சேகரிக்கக்கூடாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெறுப்பு அரசியலை பின்பற்றக் கூடாது என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள குறைந்தபட்ச வருவாய் உறுதித் திட்டம் குறித்து நித்தி ஆயோக் துணைத்தலைவர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்த கருத்துக்களுக்கு தேர்தல் ஆணையம் அதிருப்தி தெரிவித்துள்ளது இது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதாகும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது எதிர்காலத்தில் இதபோன்ற செயல்களில் ஈடுபடாததை திரு ராஜீவ்குமார் உறுதி செய்ய வேண்டுமென்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் இந்த வாக்குறுதி பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் என்று திரு ராஜீவ்குமா் கருத்து தெரிவித்திருந்தார் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா காவல்துறை ஆணையர் திரு அனுஜ் சர்மாவை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்துள்ளது அந்த பதவிக்கு புதிதாக திரு ராஜேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இது தவிர பிதார்நகர் காவல்துறை ஆணையரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இரண்டு காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது மக்களவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இது தொடர்பாக அமெரிக்க செய்தி வார இதழ் ஒன்று வெளியிட்டுள்ள செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் இதனை இந்திய விமானப்படை கூறியுள்ளது

இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் இந்திய விமானப்படை இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் யுகாதி சைத்ரசுக்லாடி உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் புத்தாண்டு பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி சுமூகமாக நடைபெற்று வருகிறது மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிபாா்க்கப்படுகிறது

இரண்டு வட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாக்களிக்கவுள்ளனர்

பிஜேபி நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனைபொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றிபெற கட்சித் தொண்டர்கள் இரவு பகல் பாராது பனியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டை உயரிய பாதைக்கு கொண்டுச் செல்ல பிஜேபி உறதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த ஐந்தாண்டுகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டபணிகளை செயல்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்காக மேலும் பல பணிகளை மேற்கொள்ள விருப்புவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா விடுத்துள்ள செய்தியில் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு கட்சித் தொண்டர்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இஸ்லாமிய மத போதகர் ஜாஹிர் நாயக் சட்டவிரோத பண பரிமாற்றம் மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்ததாகக் கூறி கைது செய்யப்பட்ட அவரது நெருங்கிய கூட்டாளியான திரு அப்துல் சதக் கிற்கு மும்பை சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது

முதுபெரும் தமிழறிஞர் திரு சிலம்பொலி செல்லப்பன் இன்று சென்னையில காலமானார்

நாமக்கல் மாவட்டம் சிவிலியாம்பாளையத்தைச் சேர்ந்த அவர் உலகத்தமிழ் மாநாட்டு உதவி அலுவலர் தமிழ் வளர்ச்சி இயக்குநர் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் சிலம்பொலி பெருங்கதை ஆராய்ச்சி சங்க இலக்கிய தேன் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை அவர் எழுதியுள்ளா்

இவரது இறுதிச்சுடங்குகள் அவரது சொந்த ஊரான சிவிலியம்பாளையத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சிலம்பொலியாரின் மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஊருக்குள் புகுந்த மூன்று காட்டு யானைகளை வனத்துறையினர் ஐந்து மணி நேரம் போராடி வனப்பகுதிக்குள் திருப்பி விட்டனர் ஊள்மக்களின் உதவியுடன் இந்த யானைகள் வளப்பகுதிக்குள் திருப்பிவிடப்பட்டள்ளதாக வனச்சரகா் திரு ஜான்சன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே சனி மற்றும் ஞாயிற்றுக் கிழமைகளில் இயக்கப்பட்டு வந்த சிறப்பு மலை ரயில் இன்று முதல் உதகமண்டலம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையத்தில் இருந்து காலை மணி ஒன்பது பத்துக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் கல்லார் ஹில்கோரோவ் ரன்னிமேடு குன்னூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று உதகமண்டலத்திற்கு பிற்பகல் மணி இரண்டு பதினைந்துக்கு சென்றடையும்

இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்றரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது ஆசிய கால்பந்து சம்மேளத்தின் ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதிக்கற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர் கொள்கிறது சென்னையில் நடைபெறும் இப்போட்டி மாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது இரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் மும்பை அணி ஐதராபாத் அணியை எதிர் கொள்கிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களுரு அணியை வென்றது